இனி விரிவான செய்திகள் மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராமநாதபுரம் மற்றும் விருதநகரில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதன்பயனாக இன்று இங்கு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி இதற்கு நான் அடிக்கல் நாட்ட வந்துள்ளேன் என்பது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியும் தனிப்பட்ட வெற்றியாகவும் கருதுகிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் சுகாதாரத் துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகளையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார்

மேலும் டயாவிசிஸ் கருவியும் நிறுவட்பட்டுள்ளது டிஎன்பி பட்ட மேற்படிப்பு தொடங்க அரசானை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கான வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ப்ரீவில்லிடத்தார் முநத்துவமனையில் டயாலிசிஸ் கருவி நிறுவட்பட்டுள்ளது சிவகாசி சுகாதார மாவட்டத்தில் துணை இயக்குநர் அலுவலகம் தடுப்பூசி மருந்துகள் சேமிப்புக் கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

குடியுரிமை திருத்தச் சுட்டத்தால் நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எவருடைய குடியுரிமையையும் இன்று பறிப்பதற்காக இந்த திருத்தச் சட்டம் கொண்டுவரப்படவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் அண்டை நாடுகளில் இன்னலுக்கு உள்ளான சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் தாள் இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றப் பின்னர் வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி அவற்றை அவர் பட்டியலிட்டார் அயோத்தியில் அடுத்த சில மாதங்களில் ராமர்கோவில் கட்டப்படும் என்றும் திரு அமித் ஷா கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக இன்று கன்னியாகுமரியில் பிஜேபி சார்பில் பேரணி நடைபெற்றது அக்கட்சியின் தேசிய செயலர் திரு முரளிதர் ராவ் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றனர் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அஇஅதிமுக அரசு தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் மக்களை அச்சுறுத்தும் வகையிலான விளாக்கள் கேட்கப்படாது என்பதை உறுதியளிக்கும் தீர்மானம் தமிழக சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது இன்று திருவேற்காட்டில் நடைபெற்ற அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார நிலை தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று திரு அனுராக் தாகூர் தெளிவுபடுத்தினார் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது

இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

நான் மொரப்பூர் ஒன்றியம் கதிர்நாயக்கன்பட்டி என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறேன்

மங்கா மகளிர் குழுவில் இருக்கிறேன்

இங்கு வந்து குளியல் பவுடர் சோப்பு எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செய்து சேல்ஸ் பண்றோம்

கிராமத்தின் மகளிர் திட்டத்தின்மூலம் நாங்கள் கண்காட்சிகளுக்கு சென்று பணிபுரிந்து வருகிறோம்

தஞ்சை பெரிய கோவிலின் மண்டலாபிஷேக நிறைவு விழா இன்று நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் தூத்துக்குடியில் சாரணர் இயக்கத்தினர் பங்கேற்ற பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் பாலகோபாலன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீலகிரி மலை ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது

பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான முதலாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன ஒடிசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இறுதிநாளான இன்று டுட்டி சந்த் இரண்டாவது தங்கப்பதக்கத்தை வென்றார்